புதுச்சேரியில் ஆன் லைன் சூதாட்டத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு

புதுச்சேரியில் சண்டே மார்க்கெட்டை ஏஎப்டி மைதானத்தில் நடத்த மாவட்ட ஆட்சியர் ஒப்புதல் அளித்துள்ளார்

காவலர் வீர வணக்கம் நாட்டில் காவல் துறையினரின் தன்னலமற்ற வீரமிக்க சேவையை பாராட்டும் வகையில் அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தும் நாள் நாடெங்கும் இன்று கடைபிடிக்கப்பட்டது குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி உள்ளிட்டோர் காவலர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தி உள்ளனர் காவலர்களின் தியாகம் வீரம் மற்றும் அர்ப்பணிப்புடன் கூடிய சேவைக்கு நாடு எப்போதும் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் காவலர்களின் தியாகம் மற்றும் உயர்ந்த சேவையை நாடு எப்போதும் நினைவு கூறும் என தெரிவித்துள்ளார் மேலும் காவலர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் புதுடெல்லியில் உள்ள தேசிய காவலர் நினைவிடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு

முன்னதாக உயிர்நீத்த காவலர்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் புதுச்சேரியில் காவலர் வீர வணக்க நாள் இன்று காலை கடைபிடிக்கப்பட்டது கோரிமேடு ஆயுதப்படை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு நாராயணசாமி காவல்துறை தவைர் திரு பாலாஜி ஸ்ரீவத்சவா மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு பணியின்போது வீர மரணம் அடைந்த காவலர்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் விழுப்புரம் காகுப்பம் ஆயுதப்படை வளாகத்தில் இன்று காவலர்கள் வீர வணக்க நாள் இன்று கடைபிடிக்கப்பட்டது விழுப்புரம் மாவட்ட காவல்துறை துணை தலைவர் திரு எழிலரசன் மாவட்ட தலைமை நீதிபதி திரு இளவழகன் மாவட்ட ஆட்சியர் திரு அண்ணாதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ராதாகிருஷ்ணன் ஆகியோர் ஆயுதப்படை வளாகத்தில் காவலர் நினைவு தூணுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் கடலூர் ஆயுதப்படை வளாகத்தில் இன்று காவலர் வீர வணக்க நாள் கடைபிடிக்கப்பட்டது அதனையொட்டி கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அபினவ் மற்றும் காவல் துறை அகதிகாரிகள் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து வீர மரணம் அடைந்த காவலர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் நாராயணசாமி பேட்டி புதுச்சேரியில் ஆன் லைன் ரம்மி விளையாட்டை தடை செய்ய வெண்டும் என மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் காவலர் வீர வணக்க நாளை முன்னிட்டு இன்று நடைபெற்ற அணிவகுப்பில் பங்கேற்றபின் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த முதலமைச்சர் இந்த விளையாட்டை தடை செய்ய புதுச்சேரி யூனியன் பிரதேச அரசுக்கு அதிகாரம் இல்லை என்றும் தெரிவித்த அவர் புதுச்சேரியில் ஆன் லைன் லாட்டரி தடை செய்யப்பட்டு அதில் ஈடுபட்ட பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார்

அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் சண்டே மார்கெட் புதுச்சேரியில் மகாத்மா காந்தி சாலையில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்று வரும் சண்டே மார்கெட் வாரச்சந்தை கோரோனா பொது முடக்கம் காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதல் மூடப்பட்டிருந்தது தற்போது பல்வேறு தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் சண்டே மார்கெட்டையும் இயக்க அனுமதிக்க வேண்டும் என்று வியாபாரிகள் தரப்பில் கோரிக்கை எழும்பி வந்தது வாரச்சந்தையில் மக்கள் அதிகள அளவில் கூடுவார்கள் என்பதால் இதற்கு ஒப்புதல் அளிக்காமல் அரசு காலம் தாழ்த்தி வந்தது இந்நிலையில் மகாத்மா காந்தி சாலைக்கு பதிலாக ஏஎப்டி மைதானத்தில் இந்த சந்தையை நடத்துவதற்கு மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பி அருண் அனுமதி அளித்துள்ளார் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் சந்தையை நடத்த அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார்

எல் ஏ

எம் எச்

நாராயணசாமியை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா பாதிக்கப்பட்ட புதுச்சேரியில் தற்போது இயல்பு நிலை திரும்பிய நிலையில் அங்கு சண்டே மார்க்கெட்டை நடத்த அனுமதிக்கப்பட்டது போல் மதகடிப்பட்டு வாரச்சந்தையும் மீண்டும் அனுமதிக்கப் பட்டுள்ளதுஎன்றும் எனவே காரைக்கால் வாரச்சந்தையையும் செயல்பட அனுமதிக்கப் பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்

புதுச்சேரி காரைக்கால் மற்றும் மாஹே பகுதியை சேர்ந்த மூவர் உயிரிழந்துள்ளனர் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இந்நோய் தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் தன்னலமற்ற வீரச்சேவைகள் புரிந்த காவல்துறையினருக்கு குடியரசுத் துணைத் தலைவர் பிரதமர் உள்துறை அமைச்சர் புதுச்சேரி முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் வீரவணக்கம் செலுத்தி உள்ளனர் புதுச்சேரியில் ஆன் லைன் சூதாட்டத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு

புதுச்சேரியில் சண்டே மார்க்கெட்டை ஏஎப்டி மைதானத்தில் நடத்த மாவட்ட ஆட்சியர் ஒப்புதல் அளித்துள்ளார்